உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது

இன்டர்போலின் உதவியை சிபிஐ நாடியுள்ளது நாட்டின் பொருளாதாரம் குறித்த காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை பிஜேபி நிராகரித்துள்ளது

இந்த ஆண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரை இன்று தொடங்கியது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக வெளியான தகவலையடுத்து அவரது பாதுகாப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிப் உயரதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மத்திய உள்துறை செயலர் திரு ராஜீவ் கௌபா ஆகியோர் கலந்து கொண்டனர் பிரதமின் பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகளை சும்பந்தப்பட்ட முகமைகளுடன் கலந்தாலோசித்து வலப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார்

கடந்த நான்கு ஆண்டுகளில் ரயில்வேளய மேம்படுத்தி நவீனமயமாக்குவதற்காக பெருமளவு முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் ரயில்வே பாதுகாப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்காக ரயில்வேயில் ஒரு லட்சும் கோடி ருபாய் அளவிற்கு தொகுப்பு நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின்போது இரண்டு கைபேசி செயலிகளை அவர் தொடங்கி வைத்தார் நிலக்கரித்துறைக்கும் பொறப்பு வகிக்கும் திரு பியூஷ் கோயல் கடந்த நான்காண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பத்து கோடியே ஐம்பது லட்சம் டன் அளவிற்கு அதிகரித்திருப்பதாக கூறினார்

தமது அமைச்சகத்தின் நான்காண்டுகால சாதனைகளை புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கிய அவர் அமைச்சகத்தை சேர்ந்த அளைத்து பணியாளர்களின் ஒன்றுபட்ட முயற்சியால் இந்த சாதனை சுகாதார நிகழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசின் நடவடிக்கைகளால் மாதந்தோறும் ஆயிரம் பேருகால இறப்புக்கள் தவிர்க்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் புத்தாயிரம் மேம்பாட்டு இலக்கை ஏற்களவே நாட்டில் உள்ள பத்து மாநிலங்கள் எட்டிவிட்டதாக கூறிய அவர் தாய்மார்களின் விலைமதிப்பற்ற உயிர்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய சாதனை இது என்று தெரிவித்தார்

உலக நோய்த் தடுப்புத் திட்டத்தின்கீழ் அனைத்து அரசு ககாதார மையங்களிலும் தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன என்று அவர் தெரிவித்தார்

ஊரக பகுதிகள் வளர்ச்சியில் பெண்களின் தலைமை பண்பு பெரும் பங்காற்றியுள்ளது என்றும் இதன் மூவம் பெண்கள் தங்கள் ஆளுமை திறனை நிருபித்துள்ளதாகவும் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் சிறப்பாக செயல்பட்ட மகளிர் கயஉதவிக் குழுக்களுக்கு தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின்கீழ் தேசிய விருதுகளை வழங்கி பேசிய அவர் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் பெண்களுக்கு பொருளாதார ரீதியில் பேராதரவு அளித்து வருவதுடன் அவர்களை சமூதாய ரீதியிலும் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்தார்

அதில் ஐந்து கோடி பெண்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த எண்ணிக்கையை பத்து கோடியாக அதிகரிக்க அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைகள் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து கோவாவில் மத்திய நெடுஞ்சாலை மற்றம் சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார்

பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வைர வியாபாரி நீரவ் மோடியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச காவல்துறையான இன்டர்போலை சிபிஐ அணுகியுள்ளது

இவர்களை கைது செய்ய சர்வதேச கைதாணை பிறப்பிக்குமாறு சிபிஐ இன்டர்போலிடம் கோரியுள்ளது நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ள குற்றச்சாட்டை பிஜேபி நிராகரித்துள்ளது இந்திய பொருளாதார நிலை குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் விமர்சனத்திற்கு பதிலளித்து புதுதில்லியில் செய்திபாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் இந்த குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்று தெரிவித்தார் கடந்த நான்காண்டுகளில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக வளர்ந்துள்ளது என்றும் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி ஆட்சியில் பணவீக்கவிகிதம் ஒருபோதும் பத்து சதவீதத்திற்குகீழ் குறைந்தது இல்லை என்று அமைச்சர் தெரிவித்தார் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த திரு சிதம்பரம் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்ந்துள்ளதால் மக்கள் பரவலாக அதிருப்தி அடைந்திருப்பதாக தெரிவித்தார் தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிப்படி வேலைவாய்ப்பும் அளிக்கப்படவில்லை என்று அவர் குறைகூறியிருந்தார் ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகளை தேடும் பணியின்போது ராணுவ வீரர்கள் இருவர் காயமடைந்தனர் கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்த தீவிரவாதிகளின் தாக்குதலையடுத்து பந்திப்போரா மாவட்டத்தின் தார்ட்போரா பனார் வனப்பகுதியில் ராணுவத்தினர் தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர் இதில் காயமடைந்த ரானுவ வீரர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் கிராமங்களில் செயல்படும் ஜந்தாயிரம் வைபை மையங்களை மத்திய மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று புதுதில்லியில் இருந்த தொடங்கி வைத்தார் மேலும் பொது சேவை மையங்கள் மூலம் ரயில் பயண சீட்டுக்கள் வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார்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

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கான்பூர் காரக்பூர் குவஹாத்தி பிலானி ஐ ஐ டி க்கள் பெங்களுரு ஐ எஸ் சி உள்ளிட்ட பத்து நிறுவனங்களில் ஒரே சமயத்தில் இந்த இறுதிப் போட்டி நடைபெறும் என்று தெரிவித்தார் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த வன்பொருள் பிரிவு இளம் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்களது புதுமைபான கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் தேசிய தளமாக அமைந்துள்ளது

இவை பத்து தலைப்புகளின்கீழ் போட்டியில் பங்கேற்கும் வெற்றிபெறும் அணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசு வழங்கப்படும் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பத்து ராணுவ வீரர்கள் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஆப்கானிஸ்தானில் குந்தூஸ் கஸ்னி பிராந்தியத்தில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன குந்துஸ் பிராந்தியத்தின் சோதனை சாவடிகளை குறிவைத்து தாலிபான் தீவிரவாதிகள் இன்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் பத்து பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் காயமடைந்தனர் தாக்குதல் நடத்திய தாலிபாள் தீவிரவாதிகள் மீது ரானுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அவர்களது எண்ணிக்கை சரியாக தெரியவில்லை என்று அவர் கூறினார் இதற்கிடையே கஸ்னி பிராந்தியத்தில் தீவிரவாதிகள் சாலையில் வைத்த குண்டு வெடித்ததில் பேருந்தில் சென்று கொண்டிருந்த ஆறு பயணிகள் உயிரிழந்தனர் மேலும் மூன்று பேர் காயமடைந்தனர் உயிரிழந்தவர்கள் அனைவரும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று தெரியவந்துள்ளது இந்த ஆண்டிற்கான கைவாஷ் மானசரோவர் யாத்திரையை புதுதில்லியில் வெளியுறவு இணையமைச்சர் ஜெனரல் வி கே சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த யாத்திரை செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சியில் பேசிய ஜெனரல் வி கே சிங் மானசரோவர் யாத்திரைக்கு இரண்டு வழிகள் உள்ளதாகவும் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த லிபுலேக் கணவாய் வழியாக ஒரு பாதை செல்கிறது என்றும் கூறினார் மற்றொரு பாதை சிக்கிம் மாநிலத்தில் உள்ள நாதுலா கணவாய் வழியாக செல்கிறது என்று அவர் தெரிவித்தார்